தற்சார்பு நாடாக இந்தியா உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கா்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள காவிரி நீர் இன்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வந்தடைந்தது

கோவிட் தொற்றால் எழுந்துள்ள நெருக்கடி இந்தியாவை தற்சார்பு நாடாக உருவாக்க ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது என்றார்

தற்போது பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடாக இருக்கும் இந்தியாவை அனைத்து பொருட்களையும் ஏற்றுமதி செய்யும் நாடாக மாற்ற நாம் பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் சிறு வணிகர்கள் உற்பத்தியாளர்களின் முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் இவர்தம் உற்பத்தி பொருட்களை வாங்கும்போது அப்பொருட்களுக்குரிய பணத்தை செலுத்துவது மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்பு மிகுந்த சேவைகளுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் என்று எடுத்துரைத்தாா் வேளாண் துறையில் அண்மையில் எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகள் குறித்து பெருமிதம் தெரிவித்த பிரதமர் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து வேளாண் பொருளாதாரம் விடுவிக்கப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார் மத்திய அரசின் தற்போதைய குழுமம் சார்ந்த அணுகுமுறையால் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைப்பதாக பிரதமர் தெரிவித்தார் தேசிய அளவிலான இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் செயல்பாடுகளையும் முயற்சிகளையும் பாராட்டிய பிரதமர் இந்திய தொழில் கூட்டமைப்பின் அர்ப்பணிப்பு மிகுந்த சேவை வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு பெரிதும் பயனளிப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹுவுடன் தொலைபேசி மூலம் உரையாடிய பின்னர் டிவிட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் கோவிட் பிந்தய சூழலில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்றும் என்றார்

எடப்பாடி கே

ஆர் ரவுண்டானா முதல் ராமகிருஷ்ணா வரை செல்லும் பாலத்திற்கு எம் ஜி

சீலநாயக்கன்பட்டி பகுதியில் சேவை சாலையும் மாமாங்கத்தில் உயர்மட்ட பாலமும் கட்ட திட்டமிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் கூறினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கொரோனா சமூக பரவலாக உருவெடுக்கவில்லை என்று கூறினார் சென்னை மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதி என்பதாலும் குறுகலான சந்துகள் ஏராளமாக உள்ளதன் அடிப்படையிலும் தொற்று எளிதாக பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எடுத்துரைத்தார்

உயிரிழப்புகளை மறைப்பதால் அரசுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் வருவாய் காவல் உள்ளாட்சி உள்ளிட்ட அனைத்து துறையினருமே அர்ப்பணிப்புடன் கோவிட் தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் மக்கள் இதனை உணா்ந்து முக கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

அரசின் கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் அனைவரும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

ராஜீவ் கவ்பா அனைத்து மாநில தலைமை செயலர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழக தலைமை செயலர் திரு

சென்னையில் கோவிட் நோய் தொற்று பரவல் குறித்து தலைமை செயலர் திரு சண்முகம் இதில் எடுத்துரைத்ததாக தெரிகிறது

நாகேஸ்வரராவ் கிருஷ்ணமுராரி எஸ் ரவீந்திரபட் ஆகியோர் கொண்ட அமர்வு இதற்கான ஆணையை பிறப்பித்ததோடு எஞ்சிய குழந்தைகளை பாதுகாக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையையும் கோரியுள்ளது மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள குழந்தை காப்பக இல்லங்களில் அந்தந்த அரசு மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்பிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

ஜெயகுமார் சென்னை ராயபுரம் மண்டலத்தில் வீடு வீடாக சென்று கொரோனா மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயகுமார் தெரிவித்துள்ளார் ராயபுரத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்திய பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மண்டலத்தில் மூன்று கோவிட் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

நாகை மாவட்டத்தில் விதை விற்பனை செய்யும் தனியார் விற்பனையாளர்கள் அரசு சான்று பெற்ற நெல் விதைகளையே விற்பனை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு